நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர்

இந்தக் கூட்டத்தில் ஆக்சிஜன் விநியோகம் படுக்கை வசதிகளை அதிகரித்தல் மருந்து விநியோகத்தை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் திரு

கோ வின் தளம் எந்தவிதமான தொழில்நுட்ப சிக்கலும் இன்றி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது

மகாராஷ்டிராவில் தடுப்பூசிகள் பற்றாக்குறை இருப்பதாகக் கூறப்பட்ட நிவையில் இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது

பேரிடர் மேலாண்மை சட்ட விதிகளின் கீழ் தேவையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை செயல்படுத்தமாறு அந்த அமைச்சகம் மாநில அரசுகளைக் கேட்டுக் கொண்டுள்ளது

புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறைச் செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்க்லா மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்தப் பொருட்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரத் தொடங்கியுள்ளன என்றார்

ஏற்கெனவே ஹைட்ராக்சி குளோரோகுயின் பாராசிட்டமால் உள்ளிட்ட மருந்துகளை பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா அனுப்பி வைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்

கோவாக்சின் தடுப்பூசியை மாநில அரசுகளுக்கு வழங்கும் விலையை பாரத் பயோடெக் நிறுவனம் குறைத்துள்ளது

இதனிடையே தேர்தலுக்குப் பிந்தைய கருத்துக் கணிப்பு முடிவுகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின கீழ் செயல்படும் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் நோயாளிகளுக்காக பிரத்தியேக சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஎஸ்ஐசி நிறுவனத்தின் தொழில்நுட்ப குழு படுக்கை வசதி நிலவரங்களை இணையதளம் மூலம் அறிந்துக் கொள்ளும் வசதியை உருவாக்கியுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை கூறியுள்ளது இஎஸ்ஐசி யின் இணையதளத்தில் கோவிட் சிகிச்சை அளிக்கும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் உள்ள காலி படுக்கைகளின் நிலவரம் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது கேரளாவில் தொடர்ந்து கோவிட் பாதிப்பு அதிகரித்து வருவதால் கூடுதல் கட்டுப்பாடுகளை அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது

இந்நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மாநிலத்தில் கூடுதல் கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் தெரிவித்துள்ளார் அவசர காலங்களில் ஆக்ஸிஜன் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் அவசர ஆக்ஸிஜன் அறைகள் அமைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளைத் தவிர திங்கள்கிழமையும் ஊரடங்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்

புரீநகர் அனந்த்நாக் பாரமுல்லா புட்கம் குல்கம் புல்வாமா கான்தர்பால் ஜம்மு கத்துவா ரியாசி மற்றும் உதம்பூர் ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமவ்படுத்தப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் திரு

இந்த தொற்று பாதிப்பால் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று வீடு திரும்பினார்

ரவிசங்கர் பிரசாத் பங்கேற்று உரையாற்றினார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பலன்கள் கிடைப்பதற்கு இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் நடப்பு ரபி சந்தைப் பருவத்தில் நாட்டின் பல பகுதிகளில் கோதுமை கொள்முதல் தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அத்தியாவசிய பணிகள் தவிர மற்ற அனைத்துக்கும் தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு தயீப் எர்டோகன் அறிவித்துள்ளார்

அகமதாபாதில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது